தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் உறுதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அணிந்து விளையாடியதாக ஐசிசி தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் உறுதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என பிரதமர் திரு நரேந்திர் மோடி வலியுறுத்தியுள்ளார் நேற்று அவர் துருக்கி அதிபர் எர்டோகன் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்

இந்த தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் சந்திப்பு குறித்து வெளியறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பயங்கரவாதம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று பிரதமர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளித்தமைக்காக கவுதி அரேபியாவுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் அனைத்து தீவிரவாதிகளுக்கும் எதிராக இந்தியாவும் ஒருங்கிணைந்து பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதையும் அவர்களது கட்டமைப்பு வசதிகளை அகற்றவும் அந்நாட்டு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணடும் என இந்தியாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தியுள்ளன

அப்போது திரு மைக் பாம்ப்பியோவின் இந்திய வருகைக்குப் பிறகு இருநாட்டு நட்புறவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இருநாடுகளும் திருப்தி தெரிவித்தன எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் கவலையை திரு விஜய் கோக்லே அமெரிக்க அமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் வெளியுறவுத் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில்தான் துணை ரானுவப் படையினருக்கு தியாகிகளுக்கான சலுகைகள் மறுக்கப்பட்டதாகவும் தற்போதைய தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சியில்தான் அவை வழங்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

வரவிருக்கும் மக்களவைத் தேர்தல் அன்பை வெளிப்படுத்துவோருக்கும் வெறுப்புணர்வைக் காட்டுவோருக்கும் இடையிலாள தேர்தல் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று காங்கிரஸ் வாக்குச்சாவடி பணியாளர்களிடையே பேசிய அவர் தற்போதைய மத்திய அரசின் நடவடிக்கைகளால் வேலை வாய்ப்புகள் குறைந்திருப்பதோடு விவசாயிகளும் பெரும் பிரச்னைகளை சந்தித்து வருவதாகக் கூறினார் ரஃபேல் மற்றும் டோக்லாம் விவகாரங்களால் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுருப்பதாக அவர் தெரிவித்தார் சுதந்திரப் போராட்டத்தின் போது சிறைவாசம் அனுபவித்த போதிலும் தேசப்பிதா காந்தியடிகள் பிரிட்டிஷாருடன் அன்பான முறையில் பேச்சு நடத்தியதாகக் குறிப்பிட்ட திரு ராகுல்காந்தி ஆனால் வீர் சவர்க்கர் தான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியதாகவும் தெரிவித்தார் கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி உடன்பாடு நாளை மறுதினத்திற்குள் இறுதி செய்யப்படும் என மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு தேவேகவுடா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதிப் பங்கீடு தொடர்பான பேச்சு வார்த்தை நிறைவடைந்திருப்பதாகக் கூறினார் தேர்தலில் தாம் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் திரு தேவேகவுடா தெரிவித்தார் நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தல் நாட்டின் அரசியலமைப்புச் சுட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்தத் தலைவர் திரு பிரகாஷ் காரத் கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் வேலை வாய்ப்பு தொடர்பாக கடந்த தேர்தலின் போது பிஜேபி அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றார் பின்னர் மதுரையில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய திரு பிரகாஷ் காரத் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் கஷ்மீர் பிரச்னையைத் தீர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார் ரஃபேல் விவகாரம் நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரை தொகுதியில் தேர்தல் ஆணையம் அறிவித்த நாளிலேயே வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேவைப்பட்டால் வாக்குப்பதிவுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் தான் வாக்குப்பதிவு நாளன்று நடைபெறுவதாகவும் இதனால் வாக்குப்பதிவுக்கு எந்தவிதப் பிரச்னையும் ஏற்படாது என்றும் கூறினார் இதனிடையே சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை தொகுதியில் மக்களவைத் தேர்தலை ஒத்தி வைப்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரைக் கிளையில் நேற்று முறையிடப்பட்டது இதுகுறித்து முறையான மனு தாக்கல் செய்தால் அதுகுறித்து விசாரிக்கலாம் என நீதிபதிகள் திரு கிருபாகரன் மற்றும் திரு எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது

இராமநாதபுரம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுப்போர் மற்றும் வாங்குவோர் மீது ஒராண்டு வரை சிறை தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் எச்சரித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் வாக்காளர்கள் கோடை வெயிவால் பாதிக்கப்படாத வகையில் வாக்குச்சாவடிகளில் பந்தல் அமைக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம் தெரிவித்தள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவம் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதால் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கலாம் என அம்மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து குடும்பப் பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டி பிரச்சாரம் செய்வதை மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமி தொடங்கி வைத்தார் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உரிமம் பெற்று தப்பாக்கிகளை வைத்திருப்போர் அவற்றை அருகிலுள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இருவரிச்செய்திகள் கடற்படைத் தலைமை தளபதி அட்மிரல் சுனில் லன்பா இங்கிலாந்தில் நான்குநாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் பங்களாதேஷ் கடலோர காவல்படை அதிகாரிகளுக்கு சென்னையில் உள்ள இந்தியக் கடலோரக் காவல் படையின் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தில் நேற்று முதல் பயிற்சி வகுப்பு தொடங்கியுள்ளது

இந்திய வீரர்கள் இதுபோன்ற தொப்பிகளை அணிய பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது குறித்து பதிலளித்துள்ள மேலாளர் ஐசிசி பொகி திரு க்ளேர் ஃபர்லாங் இத்தொடர்பாக இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு ஐசிசி அனுமதி அளித்திருந்ததாகக் கூறியுள்ளார் அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் நடைபெறும் இண்டியன் வெல்ஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியிலிருந்து இந்திய வீரர்கள் வெளியேறியுள்ளனர்